பிரதமர் திரு நரேந்திரமோடி போர்ச்சுகல் பிரதமர் அண்டோனியோ கோஸ்டாவை புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

அளப்பரிய பணியாற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

உயர்கல்வித்துறையில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடம் வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியிருக்கிறார்

நரேந்திரமோடி போர்ச்சுகல் பிரதமர் அண்டோனியோ கோஸ்டாவை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

பிரதமர் தேர்தலில் வெற்றிபெற்ற போரிஸ் ஜான்சனை தொலைபேசி மூலம் தொடர்புகொண்டு வாழ்த்து தெரிவித்த திரு நரேந்திரமோடி அவர் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்நாட்டு மக்கள் அவர் மீதும் அவர் சார்ந்த கட்சி மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையை புலப்படுத்துவதாக கூறியுள்ளார் பிரிட்டன் பிரதமரை இந்தியாவிற்கு வருகை தருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்த பிரிட்டன் பிரதமா் அவரது அழைப்பை ஏற்று இந்தியாவிற்கு வர இசைந்துள்ளாா்

நாட்டை பாதுகாக்க எதிரிகளுடன் தீரத்துடன் போரிட்டு இன்னுயிர் ஈந்த வீரர்களை நாடு தலைவணங்குவதாக குறிப்பிட்ட அமைச்சர் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை அவர்கள் திறனுடன் எதிர்கொள்வதையும் சுட்டிக்காட்டினார் இந்தியாவுடன் அமைதியை விரும்பாத நாடுகள் நேபாளம் பூடான் எல்லை வழியாக நம்நாட்டிற்குள் ஊடுருவ முயல்கையில் இரும்புக்கரம் கொண்டு தடுத்து செயலாற்றுவதில் இப்படையினரின் பணி இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார்

எடப்பாடி கே

குடியரசுத்தலைவர் திரு

இந்த அமைப்புக்குழுவில் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் காந்தியவாதிகள் சிந்தனையாளர்கள் பல்வேறு பிரிவுகளின் முக்கியஸ்தர்கள் இடம்பெற்றுள்ளனர்

இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டிசில்வா மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார்

பன்வாரிலால் புரோஹித் கூறியிருக்கிறார் உதகமண்டலத்தில் இன்று பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான இரண்டுநாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் மாணாக்கரின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு துணைவேந்தர்கள் உந்துசக்தியாக திகழ வேண்டும் என கேட்டுக் கொண்டார் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஆளுநர் மாளிகையில் தடை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் பல்கலைக்கழகங்களிலும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் தூய்மை இயக்கம் அனைவருக்கும் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் வங்கி சேவை நலத்திட்டங்களை மாணாக்கர் அறிந்துகொள்ளும் வகையில் அவர்களை அருகில் உள்ள கிராமங்களுக்கு கள பயணமாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் கூறினார்

இன்னசென்ட் திவ்யா தொழில்துறை பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதனைதொடா்ந்து அரசியல் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளா்களுக்கான தோ்தல் சின்னங்களை மாநில தேர்தல் ஆணையம் ஒதுக்க உள்ளது

ஜெயகாந்தன் எச்சரித்துள்ளார்

சென்னையில் தனியார் கல்லூரியில் காவலன் செயலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் நாட்டிலேயே மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் குறைவாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார்

இச்செயலி எளிதாக்கப்படும் போது மொபைல் எண் மட்டுமே பதிவு செய்யப்படும் என்றார்

பழனி இன்று துவக்கி வைத்தார்

இருவரி வேலூர் வேலுரை அடுத்த அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சண்முக கந்தரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்